பாதுகாப்புத் துறை அமைச்சரின் பதில் எதிர்க்கட்சிகளுக்கு போதுமானதாகும் என்று மத்திய நிதியமைச்சர் திரு அருண்ஜேட்லி தெரிவித்துள்ளார்

ராகுல்காந்தி கூறியுள்ளார்

எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார்

இதுதொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அம்மாநில முதலமைச்சர் திரு

அஸ்ஸாம் மாநிலத்தில் வாழும் இந்தியர்கள் அனைவருக்கும் தேசிய குடிமகன் பதிவு அட்டை வழங்கப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியிருக்கிறார் அம்மாநிலத்தில் நேற்று நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் குடிமக்கள் திருத்தச் சட்டம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்படும் என்றும் பல்வேறு தரப்பினரின் ஆலோசனைக்குப் பின்னர் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் வடகிழக்கு மாநிலங்களில் கட்டமைப்பு வசதிகளை மேற்கொள்வதுடன் அந்த மாநிலங்களில் வாழும் மக்களின் கலாச்சாரத்தையும் பழக்க வழக்கங்களையும் பாதுகாப்பது அரசின் கடமையாகும் என்றும் அவர் கூறினார் முன்னதாக இம்பாலில் எட்டு வளர்ச்சித் திட்டங்களுக்கு பிரதமர் அடிக்கல் நாட்டினார் மக்களவையில் ஆதார் தொடர்பான மசோதாக்களும் கம்பெனி திருத்த சட்ட மசோதாவும் நேற்று நிறைவேற்றப்பட்டது இதன்மூலம் வங்கிக் கணக்குகளை திறப்பதற்கும்

இந்த திருத்தச் சட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது கம்பெனிகள் திருத்தச் சட்டத்தில் ஏற்படுத்தப்பட்டுள்ள திருத்தங்கள் மூலம் எளிமையான வர்த்தகம் செய்வதற்கு வசதி செய்யப்பட்டுள்ளது ரஃபேல் போர் விமான கொள்முதலில் எந்த முறைகேடும் நடைபெறவில்லை என்று பாதுகாப்புத் துறை அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியிருக்கிறார் மக்களவையில் இதுதொடர்பாக நடைபெற்ற விவாதத்திற்கு பதிலளித்த அவர் காங்கிரஸ் ஆட்சிக்காலத்தில் நிகழ்ந்த போஃபர்ஸ் முறைகேடு ஆட்சியை முடிவுக்கு கொண்டுவந்ததாகவும் ரஃபேல் விமான கொள்முதல் ஒப்பந்தம் தொடர்பாக அந்த கட்சி பரப்பிவரும் தவறான தகவல்கள் பிஜேபியை மீண்டும் ஆட்சிக்கு கொண்டு வரும் என்றும் குறிப்பிட்டார் பிஜேபி அரசின் ஐந்தாண்டு காலத்தில் பாதுகாப்புத் துறை தொடர்பான ஒப்பந்தங்களில் இடைத் தரகர்கள் யாரும் ஈடுபடவில்லை என்றும் அவர் கூறினார்

ரஃபேல் போர் விமான கொள்முதல் தொடர்பாக பாதுகாப்புத் துறை அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் மக்களவையில் கொடுத்த விளக்கம் எதிர்க்கட்சிகளுக்கு தக்க பதில் அளித்திருப்பதாக மத்திய நிதியமைச்சர் திரு அருண்ஜேட்லி கூறியிருக்கிறார் காங்கிரஸ் கட்சியின் உண்மைக்கு மாறான பிரச்சாரம் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்றும் அவர் தெரிவித்தார் பாதுகாப்புத் துறை அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தமது கேள்விகளுக்கு பதிலளிக்கவில்லை என்று காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி கூறியிருக்கிறார் நாடாளுமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பிரதமர் இந்த விவகாரத்தில் பதிலளிக்க வேண்டும் என்றும் தகுந்த விளக்கம் அளிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் ஊடகங்கள் பரபரப்புச் செய்திகளை வெளியிடுவதைத் தவிர்த்து பாரபட்சமற்ற செய்திகளை வெளியிட வேண்டும் என்று உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியிருக்கிறார் புதுதில்லியில் ராம்நாத் கோயங்கா விருதுகளை வழங்கிப்பேசிய அவர் அரசுக்கும் ஊடகங்களுக்கும் இடையே சர்ச்சைகள் நிலவுவதற்கு இடம்கொடுக்கக் கூடாது என்றார் ஜனநாயகத் தூணாக விளங்கும் பத்திரிகை துறை சமூகக் கடமை உணர்வுடன் செய்திகளை வெளியிட வேண்டும் என்றும் தரமான செய்திகளுக்கு முக்கியத்துவம் வழங்கப்பட வேண்டும் என்றும் அவர் கூறினார் சமூக வலைதளங்களில் பரபரப்பை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் செய்திகளை வெளியிடுவதன் மூலம் தற்காலிக புகழை மட்டுமே பெற முடியும் என்றும் நீண்டகால பயனை அனுபவிக்க முடியாது என்றும் அமைச்சர் தெரிவித்தார்

அஸ்வினி சவ்பே தெரிவித்துள்ளார்

திருவாரூர் சட்டப்பேரவைத் தொகுதியில் புயல் பாதித்த பகுதிகளில் நிவாரணப் பொருட்களை வழங்குவதற்கு தடையில்லை என்று தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது இதுதொடர்பாக தலைமை தேர்தல் ஆணையம் தமிழக தலைமைத் தேர்தல் அதிகாரிக்கு எழுதியுள்ள கடிதத்தில் நிவாரணப் பொருட்களை விநியோகிப்பதற்கு அரசியல் கட்சிகளைச் சார்ந்தவர்கள் செல்லக்கூடாது என்றும் அதிகாரிகளை மட்டுமே இந்தப் பணியில் ஈடுபடுத்தப்பட வேண்டும் என்றும் ஆணையம் தெரிவித்துள்ளது புத்தகம் வாசிக்கும் பழக்கத்தை இளைஞர்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிச்சாமி வலியுறுத்தியுள்ளார்

உலகத் தலைவர்களில் பெரும்பாலானோருக்கு புத்தகம் படிக்கும் பழக்கம் இருந்து வந்ததை குறிப்பிட்ட அவர் அனைத்து வயதினரும் நவீன காலத்தில் புத்தகம் படிக்கும் பழக்கத்தை பரவலாக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார்

இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி திரு எஸ் எம் சுப்பிரமணியம் அரசு புறம்போக்கு நிலங்களை அபகரிக்கும் நோக்கில் சிலர் முறையற்ற நடவடிக்கைகளில் ஈடுபடுவதாகவும் இதனை இந்து சமய அறநிலையத்துறை ஊக்குவிக்கக்கூடாது என்றும் உத்தரவிட்டார் பொதுச்சாலைகளில் கோவில்கள் கட்டப்படுவதால் போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்படுவதாக கூறிய அவர் தமிழக அரசு இதுகுறித்த புள்ளி விவரங்களை உயர்நீதிமன்றத்திற்கு அளிக்குமாறு உத்தரவிட்டார் மெக்ஸிக்கோவில் எல்லைச்சுவர் அமைப்பதற்கு தேவையான நிதி அனுமதியை அமெரிக்க நாடாளுமன்றம் வழங்காதபட்சத்தில் அரசுப் பணிகள் முடங்கிப் போவது குறித்து தாம் அச்சமடையவில்லை என்று அந்நாட்டு அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் கூறியிருக்கிறார் ஜெர்மன் பிரதமர் ஏஞ்சலா மெர்கெல் மற்றும் அந்நாட்டு அரசு அதிகாரிகளின் இணைய தகவல்கள் திருடப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அரசு செய்தி தொடர்பாளர் மார்ட்டினா ஃபியட்ஸ் தெரிவித்துள்ளார் ஆப்கானிஸ்தானில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டங்களுக்கு இந்தியா அளித்துவரும ஆதரவு பாராட்டத்தக்கது என்று அந்நாட்டின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு ஹம்துல்லா மோஹிப் தெரிவித்துள்ளார் கும்பமேளாவை ஒட்டி தில்லி அஹமதாபாத் மற்றும் கொல்கத்தாவிலிருந்து சிறப்பு விமானங்கள் இயக்கப்படும் என்று ஏர்இண்டியா நிறுவனம் அறிவித்துள்ளது ஜார்கண்ட் மாநிலம் சத்ராவில் மாவோயிஸ்ட்டுகளுக்கும் பாதுகாப்புப் படையினருக்கும் இடையே நடந்த மோதலில் ஒரு மாவோயிஸ்ட் கொல்லப்பட்டதாக அம்மாநில காவல்துறை உயரதிகாரி தெரிவித்துள்ளார்

கன்னியாகுமரி மாவட்டத்தில் சமூக நலத்துறையின் சார்பில் ஏழைப் பெண்களின் திருமண நிதியுதவி திட்டத்தின்கீழ்

சேமநல நிதி பரிவர்த்தனைகளை ஆன்லைன் மூலம் மேற்கொண்டால் இரண்டு அல்லது மூன்று நாட்களுக்குள் பலன்கள் கிடைக்கும் என்று வருங்கால வைப்பு நிதி அலுவலகத்தின் மத்திய கூடுதல் ஆணையர் திரு மதியழகன் கூறியுள்ளார் ஆஞ்சநேயர் ஜெயந்தியை முன்னிட்டு நாமக்கல் அருள்மிகு ஆஞ்சநேயர் திருக்கோவிலில் இன்று காலை ஒரு லட்சத்து எட்டு வடை மாலைகள் சாத்தப்பட்டு நறுமணப் பூக்களால் சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டன

நாளையுடன் முடிவடையும் இந்தப் போட்டிகளில் முதல் நான்கு இடங்களைப் பெற்றவர்கள் ஜூலை மாதம் நடைபெறவுள்ள தேசிய அளவிலான போட்டியில் தமிழ்நாடு அணியின் சார்பில் பங்கேற்கவுள்ளனர்